தமிழகத்தில் புதிய செங்கல்பட்டு மாவட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று தொடக்கி வைத்தார்

அண்டைநாடுகளுக்கு முதல் முக்கியத் துவம் அளிக்கும் கொள்கையின் கீழ் இந்தியா இலங்கை உடனான உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் இலங்கையின் வளர்ச்சிப் பாதையில் கூட்டாளியாக செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வலுவான வளமான நாடாக இலங்கை இருந்தால் தான் இந்தியாவிற்கு மட்டுமின்றி இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்திற்கே நல்லது என்றும் அவர் குறிப்பிட்டார்

அண்மையில் இலங்கை அதிபராக பதவியேற்ற திரு கோத்தபய ராஜபக்சே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இந்தியா வந்துள்ளார் அவருக்கு இன்று காலை புதுடெல்லி குடியரசு தலைவர் மாளிகையில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் இலங்கை அதிபரை சந்தித்துப் பேசினார் இலங்கை அதிபர் இன்று மாலை குடியரசு தலைவர் மாளிகையில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்திக்கிறார் மக்களவை அமளி நாதுராம் கோட்சே பற்றிய கருத்துகளுக்காக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிராக்யா சிங் தாக்கூர் இன்று மக்களவையில் மன்னிப்பு கோரினார் கடந்த புதன்கிழமை சிறப்பு பாதுகாப்புக் குழு பற்றிய விவாதங்களின் போது கோட்சேவின் பெயரை தாம் குறிப்பிடவில்லை என்றாலும் தமது கருத்துக்களால் எவரேனும் புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக இன்று பகல் உணவு இடைவேளைக்கு பின்னர் அவையில் அவர் கூறினார் முன்னதாக இன்று காலை அமர்வில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள விரும்புவதாக அவர் கூறிய போதிலும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தி எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அலுவல்கள் பிற்பகல் இரண்டரை மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டன தொடர்ந்து சபாநாயகர் திரு ஓம் பிர்லா நடத்திய பல்வேறு அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற குழுத் தலைவர்கள் கூட்டத்தில் திருமதி பிராக்யா சிங் தாக்கூர் மீண்டும் மன்னிப்பு கோருவார் என முடிவு செய்யப்பட்டது

ஜவடேகர் பருவநிலை மாற்றம் பற்றிய தேசிய செயல் திட்டத்தின் கீழ் தேசிய கடலோர இயக்கம் ஒன்றை தொடக்க அரசு எண்ணி இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் பருவநிலை மாற்றத்தினால் கடலோரப் பகுதிகள் மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழலுக்கும் கடலோரப் பகுதி மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள புதிய இயக்கம் உதவிகரமாக இருக்கும் என்றார் இதுதொடர்பாக அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த கடலோரப் பகுதி நிர்வாகத் திட்டத்தை செயல்படுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பயிர் எச்சம் அறுவடைக்கு பிந்தைய பயிர் எச்சங்களை வயலிலேயே போட்டு எரிப்பதால் காற்று மாசுபடுவதுடன் மண் வளமும் பாதிக்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு புருஷோத்தம் ரூபாலா இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார் வைக்கோலை எரிப்பதால் அதில் உள்ள நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கந்தகம் போன்ற சத்துக்களை விளை நிலங்கள் இழப்பதாக தெரிவித்த அவர் மண்ணின் ஈரத் தன்மை மற்றும் கரிமத் தன்மையும் இதனால் பாதிக்கப்படுவதாக கூறினார் ரயில் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ரயில்வே துறையில் மிக குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே விபத்துக்கள் நடந்திருப்பதாகவும் ரயில்வே துறை இந்த கால கட்டத்தில் தான் மிகப் பாதுகாப்பான விதத்தில் செயல்பட்டிருப்பதாகவும் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று மாநிலங்களவையில் கூறினார் கேள்வி நேரத்தில் துணைக் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் ரயில்களின் இயக்கத்தை தொடர்ச்சியான முறையில் உடனுக்குடன் கண்காணிக்க புதிய வசதிகள் நிறுவப் பட்டுள்ளதாக தெரிவித்தார்

கொசுக்கடி மூலம் பரவும் நோய்களைத் தடுக்க ஏழை எளிய மக்களுக்கு இலவச கொசுவலை வழங்கப்படும் என அவர் அறிவித்தார் வேண்பாக்கம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் எடப்பாடி தமிழகத்தில் அரிசிக் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பரிசுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் மின்சார ஆட்டோ சேவை சொகுசு பேருந்து சேவை இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் மாசில்லாத் தமிழகம் திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே முதல் முறையாகச் சென்னையில் மின்சாரத்தில் இயங்கும் ஆட்டோ சேவை தொடங்கப்பட்டுள்ளது

நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமியுடன் ஆலோசனை கலந்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இவ்வாறு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் அலுவலக செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுச்சேரியைப் போலவே சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் மாநிலங்களாக கருதி வரி வருமானத்தில் பங்களிக்க மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் மூலம் வழி கண்டிருப்பதால் புதுச்சேரியின் கோரிக்கையை வலியுறுத்த இதுவே சரியான தருணம் என்றார் இப்போது விட்டுவிட்டு பின்னால் வருத்தப்படக் கூடாது என்பதால் புதுச்சேரி அரசு சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தில் இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அனைத்துக் கட்சிக் குழுவினரை டெல்லிக்கு அழைத்துச் சென்று கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறி உள்ளார்

இதை ஆட்சேபித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து போலீசார் இவர்களை கைது செய்தனர் பரிசு வளரும் இசைக் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டு தோறும் அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா ரேடியோ நடத்தி வரும் இசைப் போட்டிகளில் இவ்வாண்டு தோல் கருவிகளுக்கான தவில் போட்டியில் புதுச்சேரி வானொலி நிலையம் மூலம் பங்கேற்ற திரு ஜி கோபி முதல் பரிசு பெற்றுள்ளார் இவருக்கு வானொலி நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்பதற்கான பி கிரேடும் ரொக்கப் பரிசும் வழங்கப்படும் புதுச்சேரி வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிப் பிரிவு தலைவர் திரு க தட்சிணாமூர்த்தி செய்திக் குறிப்பு ஒன்றில் இதைத் தெரிவித்துள்ளார்

சூறைக்காற்று வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் இன்று தென்மேற்கு வங்க கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிக்கும் நாளை தென்மேற்கு வங்க கடல் குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி உள்ளது